மோடிநாட்டின் பல்வேறுபகுதிகளில் செயல்படும் பொருளாதாரமண்டலங்களை இணைக்கும் தேசியதிட்டம் குறித்தஆய்வுக் கூட்டத்தில் நேற்று பங்கேற்றார்

தேதிதொடங்கிவைக்கிறார் பழங்குடிமக்களுக்கானசுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்துகுறித்த ஸ்வஸ்த்யாஎன்ற இணையதளத்தைமத்தியபழங்குடித் துறைஅமைச்சர் திரு அர்ஜூன் முண்டாநேற்றுதொடங்கிவைத்தார் ஐரோப்பிய யூனியனின் நாடானபெலாரஸில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் எழுந்துள்ளசூழலையடுத்தஐரோப்பிய யூனியன் குழுவிள் தலைவர் சார்லஸ் மைக்கேல் அவசரஆலோசனைக் கூட்டத்திற்குஅழைப்பு விடுத்துள்ளார் நாடுமுவதும் உள்ளபொருளாதாரமண்டலங்களைநவீனவசதிகளுடன் இணைப்பதுதொடர்பாகஉயரதிகாரிகளுடன் பிரதமர் திரு

இத்தகையவசதிகள் உற்பத்தித் திறனையும் கட்டமைப்பையும் பொருளாதாரமுன்னேற்றத்தையும் ஊக்கப்படுத்துவதோடு இளம் தலைமுறையினருக்கு புதியவாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் என்றுட்விட்டர் பதிவில் பிரதமர் கூறியுள்ளார்

சிங் இதனைதெரிவித்துள்ளார் குறைந்தசெலவில் குரியமின் சக்தியைஉற்பத்திசெய்வத்தொடர்பாக இந்தமாநாட்டில் விவாதிக்கப்படும் என்றுஅவர் கூறியுள்ளார் பழம்பெரும் இசைமேதைபண்டிட் ஐஸ்ராஜின் மறைவுக்குமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு அமித் ஷா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாகட்விட்டரில் பதிவிட்டுள்ளஅவர் சங்கீத் மார்தண்ட் பண்டிட் ஜஸ்ராஜ் இந்திய இசையில் தேர்ச்சிபெற்றவர் என்றும் அவரதுபாடல்கள் மறக்கமுடியாதவைஎன்றும் திரு

அவரதுமரணம் தமக்குதனிப்பட்ட இழப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியர்களின் மனதில் அவரது இசைஎன்றென்றும் வாழும் என்றும் அவர் புகழாரம் குட்டியுள்ளார்

இலங்கைமுழுவதிலும் நேற்றுதிடீரென்றுமின் விநியோகம் தடைபட்டது மின் கட்டமைப்பில் ஏற்பட்டகோளாறுகாரணமாகமின் தடைஏற்பட்டதாகஅற்நாட்டின் மின்சக்திஅமைச்சர் கூறியுள்ளார் சாலைகளில் வாகனபோக்குவரத்துக்களைநெறிப்படுத்தும் சிக்னல்கள் இயங்காதகாரணத்தால் நெறிசல் ஏற்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தண்ணீர் விநியோகமும் பல இடங்களில் தடைபட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐரோப்பிய யூனியனின் நாடானபெலாரஸில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் எழுந்துள்ளகுழலையடுத்துறரோப்பிய யூனியன் குழுவிள் தலைவர் சார்லஸ் மைக்கேல் அவசரஆலோசனைக் கூட்டத்திற்குஅழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாகவிடுத்துள்ளட்லிட்டர் செய்தியில் அவர் நாளைகாணொளிகாட்சி மூலம் அனைத்துஐரோப்பியதலைவர்களுடனும் ஆலோசனைமேற்கொள்கின்றனர்

தேர்தலில் குளறுபடிகள் உள்ளதாகஅந்நாட்டின் பல்வேறுபகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்றுவருகின்றன தேர்தல் குறித்துபேசியஅதிபர் பெலாரஸில் அதிகாரம் குறித்தமுடிவுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மூலமாகமட்டுமேநிறைவேற்றப்படவேண்டும் என்றும் சாலைகளில் திரளும் போராட்டங்களால் எதையும் சாதிக்கமுடியாதுஎன்றார் அரசியலமைப்பு சட்டத்தைதிருத்தியமைப்பதற்குபணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் கூறினார்

பழங்குடிமக்களுக்கானசுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்துகுறித்த ஸ்வஸ்த்யாஎன்ற இணையதளத்தைமத்தியபழங்குடித் துறைஅமைச்சர் திரு அர்ஜூன் முண்டாநேற்றுதொடங்கிவைத்தார் நாட்டின் பல்வேறுபகுதிகளிலிருந்துபழங்குடிகள் குறித்தவிவரங்கள் இதில் அடங்கியுள்ளன அவர்களின் பழக்கவழக்கங்கள் சான்றுகள் போன்றவை இதில் அடங்கும் பழங்குடிகள் அமைச்சகத்தின் திட்டங்கள் குறித்த புள்ளிவிவரங்கள் மற்றும் ஆளுமைத் திறன் வளர்த்துக் கொள்ளும் திட்டங்கள் பற்றியும் அறிந்துகொள்ளலாம் முகநூல் நிர்வாகத்துடன் இணைந்து புதியதிட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

முண்டாதெரிவித்துள்ளார்

காமராஜ் கூறியுள்ளார்

வட்டாரவளர்ச்சிஅலுவலர் முதல் ஊரகவளர்ச்சித் துறையில் பணியாற்றும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இந்தவிருதுவழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசியஅமைச்சர் திரு

நாட்டில் சின்னம்மைமற்றும் போலியோநோய்கள் முற்றிலுமாகஒழிக்கப்பட்டதுஒருசாதனைஎன்றும் அவர் குறிப்பிட்டார்

ஆயூஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் கடும் கொள்ளைநோய் மற்றும் தொழுநோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் தாய் சேய் இறப்பு விகிதம் முற்றிலும் பூஜ்ஜியமாக்கப்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டார்

தொடர்பானவழக்கைவிசாரித்தநீதிபதிதிருஅருண்மிஸ்ரா தலைமையிலான மூன்றுநீதிபதிகள் இச கொண்டஅம்வு தேர்வைதள்ளிவைப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்றுதெரிவித்தனர்

சாலைபாதுகாப்பு திட்டத்தையும் அவர் தொடங்கிவைத்தார்